கூட்டணி அரசு தோல்வி அடைந்தது

கட்டாய எடுக்கவேண்டிய நிலை ஏற்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது

பெங்கால் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் தமிழக வீரர் அபாய் சிங் பட்டம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் கர்நாடக சுட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் குமாரசாமி தலைமையிலான அரசு தோல்வி அடைந்ததால்

இதன்மூலம் மூன்றுவாரமாக நடைபெற்ற கர்நாடக அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது முதலமைச்சர் திரு

நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு தோல்வி அடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு குமாரசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார் மாநில ஆளுநர் திரு வஜுபாயி வாவாவை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்தார்

எடியூரப்பா கர்நாடக நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோதி கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா ஆகியோருடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்

மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது

முன்னதாக மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் புதிய இந்தியாவை உருவாக்கும் வகையில் வரிமுறையில் பல்வேறு மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளது என்றார் இது வெளிப்படைத்தன்மைக்கும் சிறந்த நிர்வாகத்திற்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் மோட்டார் வாகன திருத்தச்சுட்ட முன்வடிவு மக்களவையில் நேற்று குரல் வாக்கெடுப்புமூலம் நிறைவேறியது

போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படும் அபராதத்தை அதிகரிப்பது மூன்றாம் நபர் விபத்து காப்பீடு குறித்த பிரச்னைகளை கையாள்வது வாடகை கார்களை முறைப்படுத்துவது சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த மசோதா உள்ளடக்கியுள்ளது இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய மத்திய சாலைபோக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஊழலை ஒழிக்கவும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த மசோதா உதவும் என்று கூறினார் போக்குவரத்தை மேலும் சிறப்பாக பராமரிக்க நவீன தொழில்நுட்பங்களைப் புகுத்துவது உள்ளிட்ட யோசனைகள் இந்த மசோதாவில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அரசு சார்பில் செய்து தரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் நேற்று அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

முன்னதாக அத்திவரதர் வைபவத்தை ஒட்டி பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கூடுதல் வசதிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி மாநில அரசின் சார்பில் அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவர் நிராகரித்தது ஏன் என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு

கட்டாய ஹெல்மெட் உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மலுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அசட்டையாக இருப்பதாக கூறினார்கள் இதுகுறித்து கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை பார்வையிட்ட நீதிபதிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அதிகாரிகள் குறித்த பட்டியலை தாக்கல் செய்ய அரசு வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிட்டனர்

இந்தக் கொலையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய மூன்று தனிப்படகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சும்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல்துறை ஆணையர் பாஸ்கரன் கூறினார் இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் முன்னாள் மேயர் உமாமகேஸ்வரி படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் சமீபகாலமாக அதிகரித்து வரும் வனவிலங்குகளின் தாக்குதல்களிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற குடியிருப்பு பகுதிகளைச் சுற்றி அகழிகள் அமைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் அதிகளவு வளப்பரப்பை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் அண்மை காலமாக யானை காட்டெருமை கரடி உள்ளிட்ட வள விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து பொருட்சேதம் எற்படுத்துவதோடு உயிர் சேதங்களையும் எற்படுத்தி வருகிறது பொதுமக்களின் கோரிக்கையை எற்று தற்போது கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் காட்டு யாளை அக்கறத்தல் அதிகமாக உள்ள குடியிருப்புகளை கற்றி அகழிகள் அமைக்கப்பட்டு வருகிறது வன விலங்குகளால் அதிகளவு இழப்பை எதிர்கொண்டு வரும் நீலகிரி மாவட்டத்தில் வன விலங்கு துக்குதல்களுக்கு ஆளாகும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டு தொகையை உயர்த்த வேண்டும் வன விலங்குகள் அச்சறுத்தல்களுக்கு நிரந்தா நீர்வு காண வேண்டும் என்பது மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உதகமண்டலத்திலிருந்து மஹில்வாகனன் தமிழ்நாட்டில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடலோர கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்றும் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஆந்திர கடவோரம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் காணப்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சேலத்திலும் நேற்று மழை பெய்தது இருவரிச் செய்திகள் கஷ்மீர் விவகாரத்தை இந்தியா பாகிஸ்தான் இருநாடுகளும் பேச்சுவாரத்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்

மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷண் ரெட்டிக்கு மிரட்டல் விடுத்த ஆந்திர பிரதேச வாலிபர் ஒருவரை தெலுங்கானா மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்

குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் கண்டிப்பாக பொறுத்தப்பட வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு

தருமபுரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்தியக் குழு பாராட்டு தெரிவித்துள்ளது விருத்தாசலத்தை அடுத்தள்ள வயலூர் ஏரி விரைவில் தூர்வாரப்படும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் கூறியிருக்கிறார்

மகளிர் பிரிவில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தன்வீ அன்னாவும் பட்டத்தை கைப்பற்றினார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இறுதிப்போட்டியில் அபய் சிங் முன்னணி வீரர் அபிஷேக் பிரதானை தோற்கடித்தார் மகளிர் பிரிவில் தன்வீ கன்னா தமிழ்நாட்டின் அபராஜிதா பாலமுருகனை வென்றார்

தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் இந்திய வீராங்கணை பாக்கியபதி கச்சாரி பதக்கத்தை உறுதி செய்துள்ளார்